என்று பிரதம் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

புதிய வேளாண் சட்டங்கள் காலத்தின் தேவை என்றும் இவை எதிர்காலத்தில் புரட்சிகர மாற்றங்களை கொண்டுவர விருக்கின்றன என்றும் மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார்

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரஙகல் தெரிவித்துள்ளார்

இந்தியா வுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ளரிசக்தி திறன் உலகில் நான்காவது பெரிய நிலையில் உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய அனைத்து நாடுகளிடையே இந்தியா அதி வேகமாக இத்துறையில் வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றும் அவர் கூறினார்

கடந்த ஆறு ஆண்டுகளில் இந்தியா இணையற்ற பயணத்தை மேற்கொள்கிறது என்று கூறிய அவர் மின் உற்பத்தி திறனை விரிவுபடுத்தி வருகிறது என்றும் முழு ஆற்றலோடு அனைத்து குடிமக்களுக்கும் எளிதாக மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்றா்

கடந்த ஆறு ஆண்டுகளில் புதப்பிக்கத்தக்க ளிசக்தியின் நிறுவு திறன் இரண்டரை மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் செலவு குறைக்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார் வலுவான கற்றுச்சூழல் கொள்கைகள் வலுவான பொருளாதார நிறுவ முடியும் என்பதை இந்தியா உலகிற்கு காட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க ளரிசக்தி திட்டங்கள் அடுத்த பத்து ஆண்டுகளில் பெருமளவு அதிகிக்கும் என்பதால் முதலீட்டாளர்கள் உற்பத்தியாளர்கள் வர்த்தகம் செய்வோர் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட பிரதமர் அழைப்புவிடுத்தார்

புதிய வேளாண் சட்டங்கள் காலத்தின் தேவை என்றும் இவை எதிர்காலத்தில் புரட்சிகர மாற்றங்களை கொண்டுவர விருக்கின்றன என்றும் மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார்

அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமாறு போராடும் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்த அமைச்சர் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமான பயனை தரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டுக்குப் பின் இந்திய பொருளாதாரத்தின் மீட்சி எதிபார்த்தைவிட வலுவாக உள்ளது என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார்

இந்தியாவின் அந்நிய செலாவணி பரிமாற்ற முகமையாளர்கள் சங்கத்தின் வருடர்ந்திர நிகழ்ச்சியில் அவர் பேசினார் முக்கியமான பொருளாதார மற்றும் வாத்தக புவி மையங்களாக விளங்குகின்ற மாநிலங்கள் உட்பட எட்டு மாநிலங்களில் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை நோய் பரவலை கட்டுப்படுத்த மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளது என்று திரு சக்தி காந்த தாஸ் தெரிவித்தார் கடந்த இரண்டு மாதங்களில் பொருளாதாரத்தில் தேவைகளை அதிகரிக்க மானியத்துடன் இரண்டு ஊக்குவிப்பு திட்டங்களை அரசு அறிவித்துள்ளது என்றும் அவர் கூறினார்

மற்ற நோயாளிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் மருத்துவ உபகரணத்தில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக இந்த மரத்துவனையின் இரண்டாம தளத்தில் இள்ள ஐ சி யு பிரிவில் தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்பு துறை அதிகாரிகள் தெரிவித்தனா் இந்த தீ விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தது மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பிரதமள் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்த துயர சும்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அனுதாபத்தை தெிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ள பிரதமர் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு மாநில நிர்வாகத்தை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதற்கிடையே இந்த தீ விபத்து சும்பவம் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி உயா்நிலை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளாா் மாநில அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ஏ கே ராகேஷ் இந்த விசாரணை நடத்துவார் என்றும் அவர் கூறியுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தவா நான்கு லட்சும் ருபாய் நிதி உதவியையும் அறிவித்துள்ளார்

இதில் பயணம் செய்த இரண்டு விமானிகளில் ஒருவர் மீட்கப்பட்டதாக கப்பற்படை தெரிவித்துள்ளது இந்த படையின் வான் மற்றும் நீாவழி பிரிவுகள் இரண்டாவது விமானியை தேடி வருகின்றன இந்த விபத்து குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது

இது மேலும் தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரையிலான காலத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளாா்

முன்னதாக டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது நேற்று முன்தினம் அர்ஜென்டினாவில் காலமான கால்பந்து ஜாம்பவான் டடகோ மாரடோனாவின் உடல் அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் அயர்ஸில் நல்லடக்கம் செய்யப்பட்டது